சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் ரம்ஜான் பண்டிகைநாட்டின் பல்வேறுபகுதிகளில் நாளைகொண்டாடப்படும் என்றுதில்லி ஜும்மாமசூதி இமாம் சையத் அகமது புகாரிதெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

கோத்தபயராஜபக்சேவுடன் தொலைபேசியில் அவர் பேசினார்

இலங்கையில் இந்தியாவின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுவரும் வளர்ச்சிப் பணிகளைஒருங்கிணைந்துமேற்கொள்ளவும் இந்தபேச்சுகளின் போதுஒப்புக்கொள்ளப்பட்டதாகடுவிட்டர் செய்தியில் பிரதமர் தெரிவித்துள்ளார் முதலீடுகளுக்கானவாய்ப்புகளைஅதிகப்படுத்துவதுகுறித்தும் இலங்கைஅதிபருடன் தாம் பேசியதாகஅவர் கூறியுள்ளார்

கலாச்சாரரீதியாகமொரிஷியசுடன் நெருக்கமாகஉறவுகளைகொண்டுள்ள இந்தியா கடினமான இந்தகாலக்கட்டத்தில் இந்தியாஅந்நாட்டின் மக்களுக்குஆதரவாகநிற்கும் என்றுகூறினார்

எளிதில் நோய்த்தொற்றுக்குஆளாகும் மக்களைகண்டறிந்துஅவர்களுக்குஉடனடியாகபரிசோதனைசெய்யவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார் முன்கூட்டியேநோய்த்தொற்றைகண்டறியநகராட்சிப் பகுதிகளில் பரிசோதனைகளைதீவிரப்படுத்தப்படவேண்டும் என்றும் அடுத்த இரண்டுமாதங்களில் இந்நோய்த்தொற்றைஎதிர்கொள்ளசுகாதாரகட்டமைப்புகள் உறுதிபடுத்தப்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தனிமைப்படுத்தப்பட்டவார்டுகள் செயற்கைசுவாசக் கருவிகள் ஆக்சிஜன் உள்ளிட்டவற்றைதயார் நிலையில் வைத்திருக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார்

புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியரயில்வேவாரியத் தலைவர் திரு வி

மாநிலமற்றும் மாவட்டநிர்வாகங்கள் கேட்டுக் கொண்டால் மேலும் பலசிறப்பு ரயில்களை ரயில்வே இயக்கதயாராகஉள்ளதுஎன்றும் அவர் கூறினார் உள்நாட்டுவிமானசேவையைநாளைமுதல் இயக்குவதற்கானஅனைத்துநடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாகசிவில் விமானபோக்குவரத்துஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் நேற்றுகோவிட் நல்வாழ்வு மையத்தினைஆய்வு செய்தபின்னர் அங்குசிகிச்சைபெற்றுவரும் நபர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகபேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் இதன் பேசியஅவர் தமிழகஅரசுஅதிகளவிலானபரிசோதனைகளைமேற்கொண்டுவருவதற்கும் சிறந்தசிகிச்சைஅளித்துவருவதற்கும் மத்திய அரசு பாராட்டு தெரிவித்துள்ள துஎன்றார்

துபாயில் நேற்றுஎமதுசெய்தியாளர்களிடம் பேசியஐக்கிய அரபு எமிரேட்டுக்கான இந்திய துதர் திரு

இந்தியர்களைமீட்கமேலும் பலசிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

வீட்டிலேயேதனிமனித இடைவெளியுடன் தொழுகைநடத்துமாறுஅவர் கூறியுள்ளார் கட்டித்தழுவுவது கைகளைகுலுக்கிவாழ்த்தக்களைபரிமாறிக் கொள்வதபோன்றவற்றைதவிர்க்குமாறும் அரசுஅறிவித்துள்ளவழிகாட்டுதல்களைபின்பற்றுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோன்றவேண்டுகோளைபலஉலமாக்களும் மக்களுக்குவிடுத்துள்ளனா் பேங்க் முறைகேடுதொடர்பாகஅதன் இணைநிறுவனர் எஸ் ரானாகபூர் மற்றும் இந்தமுறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏழு பேருக்குமும்பைசிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது